மகாராஷ்ட்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது

நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார்

முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன

பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை சி சி டி வி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நாங்குநேரி தொகுதியில் பதிவான வாக்குகள் நெல்லை அரசு பொறியியல் கல்லுாரியில் எண்ணப்படுகின்றன

வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான முன்னேற்பாடுகள் குறித்து மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு காணொலி மூலம் தேர்தல் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் மகாராஷ்ட்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் இன்று பலத்த பாதுகாப்புக்கு இடையே நடைபெறவுள்ளது

பிஹாரில் சமஸ்டிபூர் மகாராஷ்ட்டிராவில் சதாரா மக்களவைத் தொகுதிகள் நடந்த இடைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது

ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிறுவனங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் பல்வேறு முடிவுகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் இந்த இரு நிறுவனங்களையும் இணைக்க கொள்கை அளவில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் எண்ணெய் சாரா தொழில் நிறுவனங்கள் பெட்ரோல் விற்பனை நிலையங்களை அமைப்பதற்கான விதிமுறைகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

தமிழகத்தில் விருதநகர் ராமநாதபுரம் திண்டுக்கல் நாமக்கல் திருப்பூர் நீலகிரி ஆகிய ஆறு மாவட்டங்களில் அரசு மருத்துவக்கல்லூரி அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்திள் கீழ் இந்த புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது

நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்திற்கு ஒரே நோத்தில் ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி பெறுவது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று குறிப்பிட்டுள்ளார்

தீபாவளி பண்டிகையையொட்டி இயக்கப்படவுள்ள சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு மையங்கள் இன்று முதல் செயல்படத் தொடங்கும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் கரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய்கள் பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று டெங்கு மற்றும் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறைகளுடனான ஒருங்கிணைப்புக் குழுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நல்வாழ்வுத்துறை உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு துறைகளுடன் மக்கள் ஒருங்கிணைந்து கொசு ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் காய்ச்சல் கண்டறிதல் உடனடி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மருத்துவ முகாம்கள் நடத்துதல் போன்ற தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தெள்பட்டவுடள் பொதுமக்கள் அணுகமாறும் மருத்துவரின் பரிந்துரையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் உரிய பரிந்துரையின்றி மருந்துகளை வழங்க வேண்டாமென்று மருந்து கடைகளுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கரும்பு விவசாயிகளை ஊக்குவிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயிலில் நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான கரும்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பயிற்சி பயிலரங்கத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கரும்பு சாகுபடி உற்பத்தித் திறனை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வரத்தை தக்க வைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார்

விவசாயிகள் நலனுக்காக பிரதம மந்திரி பயிர்க்காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இருவரிச் செய்திகள் ஈராக்கில் ஐ எஸ் தீவிரவாதிகள் மீண்டும் தலையெடுப்பதை தடுக்கும் வகையில் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது

கோதுமை மற்றும் பருப்பு வகைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சிதம்பரம் அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தில் தமிழியல் துறை சார்பாக நடைபெற்ற ஆய்வரங்க தொடக்க விழாவில் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர்

விருதுநகர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்புக்குழுவின் முதல் கூட்டம் மக்களவை உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் நகராட்சி நிர்வாகத்துறையின் முதன்மைச் செயலரும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான திருஹர்மந்தர் சிங் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளுர் மாவட்டம் பாப்பாரம்பாக்கம் உளுந்தை ஊராட்சிகளில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் நேற்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் பாரிசில் நடைபெறும் ப்ரென்ச் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

இந்தப் போட்டியில் இந்தியா சார்பில் தங்கப்பதக்கம் வென்ற முதவாவது வீரர் என்ற பெருமைய பிரவீண் குமார் பெற்றுள்ளார் ஆசிய ஜுனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜெரீனி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்